மத்திய குழுவினர் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சேத பாதிப்புகளை பார்வையிட்டனர்

ஸ்கேன் கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நீதித்துறை

அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது என்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவினர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர் மத்தியக் குழவின் தலைவரும் உள்துறை இணைச் செயலாளருமான திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழுவினர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவாட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக புயல் மழை சேதங்களை நேரடியாக பார்வையிட்டு விவரங்களை சேகரித்தனர் மூன்றாவது நாளாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேட்டைக்காரன்யிருப்பு இன்று கோடியக்கரை புஷ்பவனம் கோவில்பத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனா் புஷ்பவனம் கிராமத்தில் கடல்நீர் உட்புகுந்ததையும் அவர்கள் பார்வையிட்டனர் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய மத்தியக்குழுத் தலைவா் திரு டேனியல் ரிச்சா்ட் டெல்டா மாவட்டங்களில் சேதம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார் மக்களின் வேதனையை கேட்டறிந்துள்ளதாகவும் சேதப்பாதிப்புகள் குறித்த கணக்கெடுப்பை மத்திய அரசிடம் சுமா்ப்பித்து கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தப்படும் என்றும் அவா கூறினார் மத்தியக் குழுவினர் புதுதில்லி திரும்புவதற்கு முன் சென்னையில் நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியையும் மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து புயல் சேதம் விவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் இதனிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு சவுக்கு மரங்கள் தென்னங்கீற்று மற்றும் கயறு உள்ளிட்ட பொருட்களை வனத்துறை அமைச்சள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று வழங்கினார் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சி டி ஸ்கேன் மற்றும் எம் ஆர் ஐ ஸ்கேன் கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று பிறப்பித்தள்ள உத்தரவில் கட்டணம் வசூலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் செய்திக்குறிப்பு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது திருவாரூர் திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்ய பிரத சாஹூ நேரில் ஆஐராகி பதிலளித்தார் திமுக தலைவர் கருணாநிதி காலமானதை அடுத்து திருவாரூர் தொகுதி காலியாக உள்ளது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பு வந்ததும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் சிலைக்கடத்தல் தடுப்புப் பிரிவு ஐ ஜி திரு பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாத என சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புகழ்பெற்ற தொல்லியல் இதழின் ஆசிரியராக பணியாற்றியவருமான தமிழறிஞர் ஐராவதம் மகாதேவன் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட மொழி குடும்பத்துக்கும் உள்ள உறவை ஆய்வின் மூலம் நிறுவியவர் ஐராவதம் மகாதேவன் என்பது குறிப்பிடத்தக்கது பத்ம்ஸ்ரீ விருதுபெற்ற ஐராவதம் மகாதேவனின் மறைவு பத்திரிகைத் துறைக்கும் தொல்லியில் துறைக்கும் பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்தவர் ச ராமதாசும் உள்ளிட்ட பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் ஈரான் நாட்டு கடல் எல்லைக்குள் அத்தமீறிச் சென்றதாக கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு இன்று பிற்பகலில் சென்னை வந்து சேர்ந்தனர் அவர்களை மாநில மறுவாழ்வு மற்றும் வெளிநாடுகள்வாழ் தமிழர் நலத்துறை தணை இயக்குநர் திரு ரமேஷ் மற்றும் அலுவலர்கள் வரவேற்றனர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த ஆறு பேரும் மாநில அரசின் சார்பில் ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுபிப வைக்கப்படுவார்கள் என்று எமது செய்தியாளரிடம் திரு ரமேஷ் தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் பழைய ஆயக்கட்டு இரண்டாம் போக சாகுபடிக்கு நாளை மறுநாள் முதல் ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்படி பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

திண்டுக்கல் மாவட்டம் மருதாநதி அணையிலிருந்தும் நாளை மறுநாள் முதல் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

அரசியல் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் அரசியல் அமைப்புச் சட்டம் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் அதனை முறையாக பின்பற்றுவதன் மூலம் மக்கள் அரசியல் அமைப்புச் சுட்டத்துக்கு அதிகாரம் அளிக்கிறார்கள் என்றும் கூறினார் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் நீதித்துறை நிாவாகம் நாடாளுமன்றம் ஆகியவற்றின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார் அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அண்ணல் அம்பேத்கரின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் அரசியல் அமைப்புச் சுட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பணியாற்றிய மாமனிதர்களின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் அரசியல் சுட்டத்தில் இடம் பெற்றுள்ள விழுமியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டுமென்றும் பிரதம் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

இதனிடையே அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் பல்வேறு தொகுதிகளில் அதிகாரபூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் அதிருப்தி வேட்பாளர்களை ஆறாண்டு காலத்திற்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கி வைப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது

மறைந்த முதலமைச்ச் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவதற்கு எதிஃப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் இரண்டு வாரகாலத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜெயலலிதா வீட்டை நினைவு இல்லமாக மாற்றும் அரசு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் இது தொடர்பான அரசாணையை ரத்த செய்ய வேண்டுமென்றும் வழக்கு தொடரப்பட்டது மதுரை மாவட்டம் சாத்தையாறு அணையிலிருந்து பாசனத்துக்காக மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார்

நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் நோய் தாக்கிய கால்நடைகளை விற்கவோ வாங்கவோ கூடாது என்று விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு தீனதயாள் உபாத்தியாய கிராமன் கௌசல்பா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சியுடள் கூடிய வேலைவாய்ப்பு பெறுவதற்கான நேர்காணல் நாளை முதல் நடைபெறவுள்ளது